வேட்பு மனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாள் மும்பை ஆரே காலனியில் மரங்கள் வெட்டுவதை நிறுத்தும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஸ்ரீநகரில் காவலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய மாநாடு கட்சியின் தலைவர் திரு

அப்துல்லாவையும் துணைத்தலைவர் திரு உமர் அப்துல்லாவையும் அந்தக் கட்சியின் ஜம்மு தலைவா்கள் சந்தித்து பேசினாா்கள்

இரண்டு நாள் அரசு முறைப் பயணமாக பிரான்ஸ் செல்லும் பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் ரஃபேல் போர் விமானங்களை பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தோதலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும்

பிஜேபி சிவசேனா காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் போட்டி வேட்பாளர்களும் மனுத்தாக்கல் செய்துள்ளதால் அவர்களின் மனுக்களை திரும்பப்பெற செய்ய தீவிர முயற்சி நடந்து வருகிறது தேர்தலில் போட்டியிட கட்சி அங்கீகாரம் அளிக்காத நிலையில் பல முக்கிய தலைவா்கள் சுயேட்சையாக மனுத்தாக்கல் செய்துள்ளார்கள் இதேபோல் ஹரியானாவிலும் வேட்பு மனுக்களின் பரிசீலனை நேற்று நடைபெற்றது வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான காலக்கெடு இன்று மாலை முடிவடைந்த பிறகே வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறித்து தெரியவரும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதம் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அடுத்த சில நாட்கள் இந்த மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள் பிஜேபிதலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கட்சியின் செயல் தலைவர் திரு ஜேபி நட்டா உத்தரப்பிரதேச முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யனாத் ஆகியோா் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ள பிஜேபி தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஏற்கனவே ஹரியானா சட்டப்பேரவையில் பி

உம் அப்துல்லா ஆகியோரை தேசிய மாநாடு கட்சியின் ஜம்மு தலைவர் திரு தேவிந்தர் சிங் ரானா மற்றும் சிலர் சந்தித்தார்கள்

ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்ததை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது கத்துவா பூஞ்ச் ரஜோரி ஆகிய மாவட்டங்களில் பாகிஸ்தான் ரானுவம் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் இந்திய தரப்பில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய வீரர்கள் இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிவடி கொடுத்ததாகவும் சில மணி நேரங்கள் துப்பாக்கிச்சூடு நீடித்ததாகவும் அவர்கள் கூறினர் இதேபோல் ஹீரா நகர் பகுதியில் நேற்று மாலை இருமுறை பாகிஸ்தான் படைகள் தப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய வீரர்கள் பதிவடி கொடுத்தார்கள் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைக்குள் ஊடுருவ செய்வதே பாகிஸ்தானின் நோக்கம் என்றும் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பாக் சிங் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொற்றுநோய் பரவும் அபாயம் எழுந்துள்ளது

பீகாரில் பாட்னா மற்றும் தாழ்வான பகுதிகளில் இன்னமும் தண்ணீர் தேங்கியுள்ளது மெட்ரோ ரயில் பணிமனை அமைப்பதற்காக மும்பை ஆரே காலனியில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது இந்த மரங்கள் வெட்டப்படுவதை எதிர்த்து சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை அவசர விசாரணைக்காக ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு அஷோக் பூஷண் ஆகியோரை கொண்ட அமா்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த மரங்கள் வெட்டும் விஷயம் குறித்து முழுமையாக பரிசீலிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தையும் ஒருதரப்பாக சேர்துக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் மரங்கள் வெட்டப்பட மாட்டாது என்று மகாராஷ்டிரா அரசின் சா்பில் ஆஜான அரசு வழக்கறிஞா் திரு துஷார் மேத்தா உறுதியளித்தார் இந்த மரங்கள் வெட்டுவதை எதிர்த்து போராடிய போது கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் செல்கிறார் நாளை அந்நாட்டின் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார் அதைத் தொடர்ந்து முதலாவது ர்ஃபேல் விமானத்தை இந்தியாவிடம் பிரான்ஸ் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இணைந்து திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் விஜயதசமியை முன்னிட்டு பிரான்ஸில் நடைபெறும் சிறப்பு பூஜையிலும் அவர் கலந்தகொள்ள உள்ளார் ரஃபேல் போர் விமானத்தில் திரு ராஜ்நாத் சிங் செல்லவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இணைந்து வருடாந்திர பாதுகாப்பு பேச்சவார்த்தையிலும் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார் பிரான்ஸில் உள்ள பாதுகாப்பு தளடவாடங்கள் தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் மத்தியிலும் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றவுள்ளார் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தின்கீழ் பங்கேற்கும்படியும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் லக்னோவில் நடைபெறவுள்ள பாதுகாப்புத்துறை கண்காட்சியில் பங்கேற்குமாறும் அவர்களுக்கு அமைச்சர் அழைப்பு விடுக்க உள்ளார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று மங்கோலியா புறப்பட்டுச் செல்கிறார் அவருடன் அதிகாரிகள் குழுவும் வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் மங்கோலியா செல்கிறது இந்தியாவின் நிதியுதவியுடன் மங்கோலியாவில் அமைக்கப்பட்டுள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நாளை அவர் தொடங்கி வைக்கிறார்

தெலங்கானா மாநிலத்தில் வேலைநிறுதத்தில் ஈடுபட்டுள்ள தெலங்கான மாநில போக்குவரத்துக்கழக தொழிலாளா்களுடன் பேச்கவார்த்தைக்கு இடமில்லை என்று அந்த மாநில முதலமைச்சள் திரு கே சந்திரசேகர ராவ் உறுதிபட கூறியிருக்கிறார் நேற்று மாலை ஹைதராபாத்தில் உயர்நிலைக்குழுவுடன் நடந்த கூட்டத்திற்கு பின் இதை அறிவித்த முதலமைச்சா் தொழிவாளா்கள் அவா்களுக்கு விதிக்கப்பட்ட காலகெடுவுக்குள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் உறுதிபடக் கூறினார்

நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மகா நவமி அல்லது தர்கா நவமி இன்று கொண்டாடப்படுகிறது தீமையை நன்மை வெல்வதை குறிக்கும் வகையில் தர்கா தேவியை வணங்கும் நாளாக இந்த நாள் கடைப்பிடிக்கப்படுகிறது மொரிஷியஸ் நாட்டின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் அறிவிப்பை வெளியிடுப்படி அந்த நாட்டின் அதிபருக்கு ஆலோசனை தெரிவித்ததாக மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் குமார் ஜூகுநாத் வீடியோ மூலம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மொரிஷியஸ் நாட்டின் நிதியமைச்சர் பொறப்பையும் வகிக்கும் பிரதமர் திரு ஜூகுநாத் ஆளும் சோஷலிஸ்ட் இயக்க கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்வு பெறுவதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்

பிரவிந்த் குமார் ஜூகுநாத் தனது தந்தையார் திரு அளிருத் ஜூகுநாத்துக்கு பின் மொரிஷியஸ் பிரதமராக பொறுப்பேற்றார் கற்றுலா துறையின் பிரபலமான மொரிஷியஸ் நாடு ஆப்பிரிக்காவில் ஸ்திரமான அரசியலை கொண்ட சுற்றுலா இங்கு நாடாகும்

பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் ஐ

பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தை பாகிஸ்தான் முழுஅளவில் நிறைவேற்றவில்லை என்று ஆசிய பசிபிக் நாடுகளுக்கான நிதி செயல்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது உலக வலுதாக்கும் போட்டியில் இந்தியாவின் சுரேந்தர் சிங் மூன்று உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்